ஜெயராம் மிதூன் மஞ்சுநாத் ஆகியோர் தகுதிப்பெற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கா்நாடகாவில் தொடா்ந்து காவிரி நீாப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் பலத்த மழை காரணமாக அம்மாநிலத்தில் உள்ள அணைகளுக்கு வரும் உபரி நீர் முழுவதும் திறந்துவிடப்பட்டுள்ளது

காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன் பிடிக்கவோ செல்பி எடுக்கவோ வேண்டாம் என்று பொதுமக்களை இந்த மாவட்டங்களின் ஆட்சியர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் மத்திய நீர்வள ஆணையத்தின் அறிவுறுத்தலின்பேரில் இந்த எச்சிக்கை விடப்பட்டுள்ளது கபினி கிருஷ்ணராஜசாகர் ஆகிய அணைகளிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான களஅடி தன்னீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணை மீன்டும் நிரம்பும் என்று பொதுப்பணித் துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

மேட்டுர் அணைக்காள நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் பொதுப்பணித் துறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள் கரையோரப் பகுதிகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் செல்லாமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன

ஏற்கனவே இதுதொடர்பாக லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு இயக்குநரகம் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணை முறைப்படி நடைபெறவில்லை என்று நீதிமன்றம் கருதுவதாக நீதிபதி எம் சத்யநாராயணன் நீதிபதி ஆர் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அம்வு கூறியது

முன்னதாக நீதிமன்றத்தில் ஆஜராள அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் அமைச்சருக்கு எதிரான ஊழல் புகார் காரணமாக லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு இயக்குநரகம் நடத்திய விசாரணை குறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் முதல் முறையாக தொழில் தொடங்க உள்ள தொழில் முனைவோருக்கு நிதியுதவி அளிக்க ஐந்து கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளதாக மாநில தமிழ்வளா்ச்சி மற்றும் கவாச்சாரத் துறை அமைச்சா் திரு கே பாண்டியராஜன் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று தேசிய தர நிறுவனத்தின் சா்பில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் தொழிற்சாலைகள் தங்களது உற்பத்திப் பொருட்களை தரமாக உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து பொருட்களை உற்பத்தி செய்வதில் வருங்காலத்தில் நிறுவனங்கள் கவளம் செலுத்த வேண்டும் என்று தேசிய தர நிறுவனத் தலைவர் திரு கே மணிகண்டன் கூறினா் திமுக செயற்குழுக் கூட்டம் சென்னையில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளா் திரு கே அன்பழகன் அறிவித்துள்ளாா் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு இரங்கல் தெரிவித்து அந்தக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஒரு அறிக்கையில் அவர் கூறியுள்ளார்

செயற்குழுக் கூட்டத்தை தொடர்ந்து பின்னர் ஒரு நாளில் திமுக பொதுக்குழு கூடி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் என்று அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்தன மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரிப்பதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது

இதுகுறித்து பிரதம் திரு நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக நேற்று மாநிலங்களவையில் உரையாற்றிய திமுக உறுப்பினர் திருச்சி திரு சிவா இதே கோரிக்கையை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தாா் குழந்தைகளுக்கு எதிராள குற்றங்கள் அதிகித்து வருவதால் குழந்தைகள் மேம்பாட்டு துறைக்கென்று தனி அமைச்சகம் ஏன் ஏற்படுத்தக்கூடாது என்று சென்ளை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டும் மத்திய மகளிா் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நேற்று விளரித்த நீதிபதி என் கிருபாகரன் இவ்வாறு கூறினார் ஒரே ஒரு குழந்தை உள்ள வீடுகளில் அக்குழந்தைக்கு தாய் மற்றும் தந்தையின் அன்பான அரவணைப்பு தேவைப்படுகிறது என்றும் இதில் எவர் ஒருவரும் சமரசம் செய்தகொள்ளக் கூடாது என்றும் அவர் கூறினார்

நேற்று உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா இந்த விடுதிகளுக்கு சீல் வைப்பது குறித்து மாவட்ட நி்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என்றார் இதன் முதல்கட்டமாக விளக்கம் கோரும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் அளிக்கும் விளக்கத்தை பொறுத்து அடுத்தகட்ட நடவடிக்கை இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தாா்

அவர்கள் அளிக்கும் ஆவணங்களை பரிசீலித்த பின்னர் விடுதிகளை இடிப்பது குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த மீனவர்கள் நாகை மாவட்டம் தொண்டி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது அவர்களின் நான்கு நாட்டு படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்திருப்பதாக புதுக்கோட்டை மாவட்ட மீன்வளத் துறையின் உதவி இயக்குநர் தெரிவித்தார் இரண்டாம் வகுப்பு வரை வீட்டுப்பாடம் கொடுக்கக்கூடாது என்ற உத்தரவை அமல்படுத்த தவறினால் அனைத்து மாநில பள்ளிகல்வித் துறை செயலா்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட வேண்டியிருக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது சி பி எஸ் இ பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகள் என் சி இ ஆர் டி வகுத்த பாடப் புத்தங்களை மட்டும் பயன்படுத்த கோி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விளாித்த நீதிபதி கிருபாகரன் இவ்வாறு உத்தரவிட்டார் வழக்கு விசாரணையின்போது ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் வீட்டுப்பாடம் தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவை அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசின் சாா்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது என்றார்

இந்த வீடுகளுக்கு கழிப்பறை குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது கூரை மற்றும் குடிசை வீடுகளில் வாழ்ந்த தங்களுக்கு பாதுகாப்பாள வீடு கிடைத்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்

இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தந்ததால் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டன இருவரி செய்திகள் பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்க உள்ள திரு இம்ரான் கானை இந்திய அரசின் சிறப்பு தூதர் நேற்று சந்தித்து பேசினார் உலக ஹிந்தி மொழி மாநாடு மொரீசியஸ் தலைநகர் போர்ட் லூயிசில் இன்று தொடங்குகிறது களடாவில் ஒட்டவா நகரில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் காவல்துறையினர் இரண்டு பேர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் கேரளாவில் அனைத்து அணைகளிலும் உபரி நீா் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிடுகிறார் ரஃபேல் போர் விமானம் கொள்முதலில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியில் ஆடவா் ஒற்றையா் பிரிவு அரையிறுதிக்கு இந்தியாவின் அஜய் ஜெயராம் மிதுன் மஞ்சுநாத் ஆகியோா் தகுதிப் பெற்றுள்ளனா்

மகளிர் பிரிவில் இந்தியாவின் ரித்து பர்னாதாஸ் தாய்லாந்து வீராங்களையிடம் தோல்வியடைந்தார்